வேளாண்சட்டங்களை அரசுதிரும்பப்பெறவேண்டுமென்றுஎதிர்க்கட்சித் தலைவர் திருகுலாம் நபி ஆஸாத் வலியுறுத்தியுள்ளார்

இன்று பிரபல பின்னணி பாடகள் சென்னைஅடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சந்தா மாநிலஅமைச்சர் துரைக்கண்ணுஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது

பெங்களூருவில் உள்ளஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக் நிறுவனத்தின் இலகுரகவிமானஉற்பத்திக் கூடத்தையும் அவர் இன்றுதிறந்துவைத்தார்

பெங்களூரில் நடைபெறும் ஏரோ இந்தியாவிமானகண்காட்சியையொட்டிஅவர் விடுத்துள்ளசெய்தியில் இந்த இரண்டுதுறைகளிலும் உள்ளஏராளமானவாய்ப்புகளை இந்தவிமானகண்காட்சியில் பங்குபெரும் நாடுகள் பயன்படுத்திக் கொள்ளவேண்டுமென்றும் கேட்டுக் கொண்டுள்ளார்

இதன் மீதானவிவாதம் தற்போதுநடைபெற்றுவருகிறது

தொடா்பானஅனைத்துபிரச்சினைகளுக்கும் விவசாயிகள் பேச்சுவார்த்தைகள் மூலம் தீர்வுகாணமத்தியஅரசுதயாராகஉள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் சட்டங்களுக்குஎதிராகபோராட்டத்தில் வேளான் ஈடுபட்டுள்ளவிவசாயிகளுடன் மத்தியவேளாண்துறைஅமைச்சள் திருநரேந்திரசிங் தோமர் பலகட்டபேச்சுக்களைநடத்தி இருப்பதாகவும் அவர் தெரிவித்தார் இந்தவிவாதத்தில் பங்கேற்றபேசியஎதிர்க்கட்சித் தலைவர் திருகுலாம் நபிஆஸாத் வேளாண் சட்டங்களைமத்திய அரசுதிரும்பப்பெறவேண்டுமென்றுகேட்டுக் கொண்டார் இந்தசட்டங்களைநாடாளுமன்றஆய்வுக் குழுவுக்குஅனுப்பி இருந்தால் பிரச்சினைக்குதீர்வு கிடைத்திருக்கும் என்றும் அவர் கூறினார் விவசாயிகளின் டிராக்டர் பேரனியில் நேரிட்டவன்முறைசம்பவங்களுக்குஅவர் கடும் கண்டனம் தெரிவித்தார் வன்முறைசம்பவங்களுக்குகாரணமானவர்கள் மீதுகடும் நடவடிக்கைஎடுக்கவேண்டுமென்றும் திருகுலாம்நபிஆஸாத் வலியுறுத்தினார் இதனிடையேகுடியரசுத் தலைவா் உரைக்குநன்றிதெரிவிக்கும் தீாமானத்தின் மீதானவிவாதத்தின்போது

இதற்காககேள்விநேரம் இன்றும் நாளையும் ரத்துசெய்யப்படுவதாகவும் அவர் கூறியுள்ளார் ஆம் ஆத்மி கட்சியைச் சேர்ந்த மூன்றுமாநிலங்களவைஉறுப்பினா்கள் இன்றுஒருநாள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டன் மத்தியஅரசின் புதியவேளாண் சட்டங்களைரத்துசெய்யவேண்டுமென்றுவலியுறுத்தி அவையின் மையப்பகுதிக்குச் சென்றதொடர்ந்தகூச்சல் குழப்பத்தில் ஈடுபட்டதையடுத்து உறுப்பினா்கள் திரு சஞ்ஜய் சிங் திருகசில் குப்தா மற்றும் திருஎன் டி குப்தாஆகியோரைஅவைத்தவைவர் திருவெங்கையாநாயுடு சஸ்பெண்ட் செய்துஉத்தரவிட்டார் இதன் காரணமாகஅவைசிறிதுநேரம் ஒத்திவைக்கப்பட்டது மாநிலங்களவைநடவடிக்கைகளைகைபேசியில் பதிவு செய்வதைஉறுப்பினர்கள் தவிர்க்கவேண்டுமென்றுஅவைத்தலைவர் திருவெங்கையாநாயுடு கேட்டுக் கொண்டுள்ளார் சம்பந்தமாகஏற்கனவேதடைவிதிக்கப்பட்டுள்ளதைசுட்டிக்காட்டியஅவர் உறுப்பினர்கள் இத அவைநடவடிக்கைகளைபதிவு செய்து வலைதளங்களில் சமூக வெளியிடுவதுஅவைஉரிமையைமீறியசெயலாகும் என்றுஎச்சரித்தார் விவசாயஉற்பத்தியைபெருக்குவதற்காகநாடுமுழுவதும் பத்தாயிரத்திற்கும் அதிகமானவிவசாயிகளுக்குநவீனதொழில்நுட்பபயிற்சிஅளிக்கப்பட்டுள்ளதாகமத்தியவேளாண்துறைஅமைச்சர் திருநரேந்திரசிங் தோமர் தெரிவித்துள்ளார்

தமிழகசட்டப்பேரவையில் இன்று பிரபலபின்னணி பாடகர் பிபாலசுப்ரமணியம் எஸ் சென்னைஅடையாறு புற்றுநோய் மருத்துவமனையின் தலைவர் டாக்டர் சாந்தா மாநிலஅமைச்சர் துரைக்கண்ணுஆகியோரின் மறைவுக்கு இரங்கல் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது இதற்கானதீர்மானத்தைபேரவைத் தலைவர் திருதனபால் முன்மொழிந்தார்

மறைந்தஉறுப்பினர்களுக்குமரியாதைசெலத்தும் வகையல் உறுப்பினர்கள் பின்னர் அனைவரும் இரண்டுநிமிடம் மவுன அஞ்சலிசெலுத்தினா் இதையடுத்துஅவைநடவடிக்கைகள் நாளையதினத்துக்குஒத்திவைக்கப்பட்டன

திமுகதலைவர் திரு மு க ஸ்டாலின் உள்ளிட்டஅக்கட்சியின் மூத்தநிர்வாகிகளும் அண்ணாவின் நினைவிடத்தில் மலர்தூவிமரியாதைசெலுத்தினர் இந்நாளையொட்டிமுதலமைச்சர் திருடப்பாடிபழனிசாமிவிடுத்துள்ளசெய்தியில் அண்ணாவைபோற்றிவணங்குவதாகக் குறிப்பிட்டுள்ளார் இந்தியமீனவர்கள் இலங்கைகடற்படையினரால் தாக்கப்படுவதற்கு அந்நாட்டுஅரசிடம் இந்தியாகடும் கண்டனம் தெரிவித்துள்ளதாகவெளியுறவுத்துறைஅமைச்சர் திருஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார்

மக்களவையில் இது தொடர்பானகேள்விக்குஎழுத்து மூலம் அளித்தபதிலிலி இதனைத் தெரிவித்துள்ள அவர் நடப்பு நிதியாண்டில் சர்க்கரைஏற்றுமதியைஅதிகரிக்க இது உதவிடும் என்றார்